மேட்டூர் அணைதிறக்கப்பட்டதையடுத்துகாவிரிபாசனபகுதிமாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கானகலந்தாய்வு இணையதளம் வாயிலாக இன்றுதொடங்கியது

இதன் முதல் தவணைஒவ்வொருஆண்டும் ஜுன் மாதத்தில் வழங்கப்பட்டுவிடும் என்றும் இதுவரைவழங்கப்படாததால் நகர்ப்புற மற்றும் ஊராட்சிஅமைப்புகளில் அடிப்படைதேவைகளை பூர்த்திசெய்ய இயலாதநிலையில் மாநிலஅரசுதள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே கடந்தஆண்டிலும் இவ்வாண்டிலும் தமிழகத்தின் உள்ளாட்சிஅமைப்புகளுக்குதரவேண்டியதொகையைவிரைந்துவிடுவித்துமாநிலத்தின் வளர்ச்சிக்குஉதவிடுமாறுஉள்ளாட்சிதுறைஅமைச்சர் மத்தியஅரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் பின்னர்

வேலூர் மாவட்டத்தில் ஏழை எளியமக்கள் மலிவு விலையில் மருந்துகளைவாங்குவதற்குஉதவும் வகையில் வேலூர் காட்பாடி பூட்டுதாக்கு அணைகட்டுஆகிய இடங்களில் மலிவு விலைமக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன

இந்தமருந்தகங்கள் தங்களுக்குமிகவும் பேருதவியாகஉள்ளதாகபயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

இந்தமனுநீதிபதிதிருசுப்ரமணியம் முன்பு இன்றுவிசாரணைக்குவந்தபோது நடத்துனர் இல்லாமல் பேருந்து இயக்குவதில் எல்விதநடைமுறைசிக்கலும் இல்லைஎன்றுஅரசுதரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதனைஏற்றநீதிபதிமனுவைதள்ளுபடிசெய்துஉத்தரவிட்டார்

தஞ்சாவூரில் கல்லணைபகுதியைபார்வையிட்டமாவட்டஆட்சியர் திருஅண்ணாதுரை நாளைகல்லணை முழு கொள்ளளவைஎட்டும் என்றார்

வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டகுமாரபாளையம் உள்ளிட்ட இடங்களை இன்றுபார்வையிட்டநாமக்கல் மாவட்டஆட்சியர் திருமதிஆசியாமரியம் முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளவர்களுக்குஉணவு மற்றும் தேவையானஉதவிகள் செய்துதரப்படுவதாககூறினார்

தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இணையதளம் வாயிலானகலந்தாய்வு இன்றுதொடங்கியது

கும்பகோணம் அரசுபோக்குவரத்துகழகம் சார்பில் புநீரங்கம் அருகேடமலைப்பட்டி புதூரில் கட்டப்பட்டுள்ளபணிமனைகட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்துவைத்தார்

மீன்வளத்துறைகூடுதல் இயக்குநர் திரு ஜார்ஜ் வர்கீஸ் அவர்களைசொந்தஊர்களுக்குஅனுப்பிவைத்தார்

இந்தவழக்கைவிசாரித்தநீதிபதிதிருஜெயச்சந்திரன் சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளைபதிவு செய்துஒராண்டுக்குள் விசாரணையைமுடிக்குமாறுஉத்தரவிட்டுள்ளார் மத்தியஅமைச்சராகதிருதயாநிதிமாறன் இருந்தபோதுசென்னையில் உள்ளஅவரது இல்லத்திற்கும் திருகலாநிதிமாறனின் அவரகுசகோதரர் தொலைகாட்சிநிறுவனத்திற்கும் தொலைபேசி இணைப்பகத்தைமுறைகேடாகபயன்படுத்தியதாகசிபிஐகுற்றம் சாட்டியது பன்னீர்செல்வம் மற்றும் அவரதுகுடு்பத்தினர் துணைமுதலமைச்சர் திரு ஒ வருமானத்திற்கு அதிகமாகசொத்துசேர்ததாககூறப்படும் புகர் குறித்து ஆரம்பகட்ட விசாரணைநடத்தஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுக்குஉத்தரவிடப்பட்டுள்ளதாகமாநிலஅரசுசென்னைஉயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதுதொடர்பாகதிமுகசார்பில் திரு ஆர் எஸ் பாரதிதாக்கல் செய்தமனு இன்றுநீதிபதிதிருஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்குவந்தபோது மாநிலஅரசின் வழக்கறிஞர் இத்தகவலைதெரிவித்தார் இதனையடுத்துநீதிபதிவழக்கைமுடித்துவைத்துஉத்தரவிட்டார்

சட்டப்பேரவைதலைவர் தரப்பிலானவாதத்தைநீதிபதி இன்றுகேட்டறிந்தார் விளையாட்டுச் செய்திகள் ரஷ்ய ஒபன் பேட்மின்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சவுரப் வர்மா கபான்கர் தே சித்தார்த் முக்தாஅக்ரே விருஷாலி ரிதுபர்னதாஸ் மற்றும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அருண் ஜார்ஜ் சன்யம் சுக்லா இணைகாலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளது